முன்னுரிமை வழங்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார்

ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியினை மத்திய அரசு ஒதுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளாா்

வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறுவோா் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது

பணிகள் இன்று தொடங்கின

இந்த நோய் தொற்று தொடர்பாக மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் கலந்துரையாடினார் ஊரடங்கு உத்தரவிற்கு மாநில அரசுகள் அளித்து வரும் ஆதரவு காரணமாக இந்த நோய் தொற்று பரவலின் தீவிரத்தை தடுப்பதில் சிறிய வெற்றி கிடைத்திருப்பதாகக் குறிப்பிட்டார் சில நாடுகளில் இரண்டாம் கட்டமாக இந்த வைரஸ் பரவியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்

பரிசோதனை மூலம் நோய்தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு வரும் வாரங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் ஆயூஷ் மருத்துவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மருத்துவசாா் பணியாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் இணையதள பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகளையும் பிரதமர் வழங்கினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மாவட்ட அளவில் நெருக்கடி மேலாண் குழுக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசு அறிவித்துள்ள நிதி உதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு படிப்படியாக வழங்குவதன் மூலம் வங்கிகளில் கூட்டத்தை தவிர்க்க இயலும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர்கள் பிரதமரின் தலைமைப் பண்புக்கு பாராட்டு தெரிவித்தனா்

இந்த கூட்டத்தில் முதலமைச்சர்கள் தெரிவித்த யோசனைகளுக்காக பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் சமுதாய தலைவர்கள் சமூக அமைப்புகள் போன்றவற்றை இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகளில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோவிட் பரவலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை எடுத்துரைத்தார் இப்பணிகளுக்காக ஒன்பதாயிரம் ஒதுக்க ரூபாய் வேண்டுமென்றும் அவர் மீண்டும் கோரிக்கை விடுத்தார் முககவசம் மற்றும் வெண்டிலேட்டர் வாங்குவதற்கு மூவாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பரிசோதனைக்கான உபகரணங்கள் கூடுதலாக வழங்கப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் மாநில இது அரசுகளின் தலைமைச் செயலா்களுக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்களும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்படும் செய்திகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் மத்திய அரசு அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது

கட்டிடத்திற்கு உள்ளே நுழையும் முன்பும் வெளியில் செல்லும் முன்பும் கைகளை நன்கு கழுவிய பிறகே அனுமதிக்க வேண்டுமென்றும் தமிழக அரசு கூறியுள்ளது ஆய்வகங்கள் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவர்கள் இந்த நோய் தொற்று குறித்த தகவல்களை உடனடியாக பொது சுகாதாரத்துறைக்கு எழுத்துப் பூர்வமாக தெரிவிக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை செயல்படுத்த தவறுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்து தொற்று ஏற்படாததை உறுதி செய்யும் வகையில் பராமரிக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கத் தவறும் மருத்துவமமனைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும தமிழக அரசு கூறியுள்ளது இந்த அறிவுரைகளை மீறுபவர்களுக்கு ஆறுமாத சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டும் சே்த்து விதிகக்ப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய கபசுர குடிநீர் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வழங்கப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

ஊரடங்கு உத்தரவினை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூா் ராஜூ கேட்டுக் கொண்டுள்ளாா் செய்தியாளர்களிடம் பேசிய மதுரையில் இன்று அவர் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகக் கூறினார்

அத்தியாசியப் பொருட்கள் குறித்தோ பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் அமைச்சா் கேட்டுக் கொண்டார் மாநில அரசின் பண்ணை பசுமை காய்கறி கடைகள் மற்றும் நகரும் காய்கறி கடைகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் லாப நோக்கமின்றி அடக்கவிலைக்கே காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் திரு செல்லூர்ராஜு தெரிவித்தார் நாட்டு மக்களிடையே காணொலி தகவல் ஒன்றை நாளை தாம் பகிர்ந்து கொள்ள உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் காலை ஒன்பது மணி அளவில் இதனை வெளியிட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

இன்று காணொலி காட்சி வாயிலாக அக்கட்சியின் செயற்குழுக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த சவாலான சூழ்நிலையை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் இப்பணியினை தொடங்கி வைத்தனர் திருவாரூரில் இப்பணியினை தொடங்கி வைத்த பின்னா் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு அமைச்சர் திரு காமராஜ் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இவை விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகக் கூறினார்

தொடர்பாக இன்று வெளியிட்டள்ள அறிக்கையில் கடன் இது தவணை ஒத்தி வைப்பு என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சலுகை என்பதால் அதற்கான வட்டியும் தள்ளுபடி செய்ய வேண்டுமென்று கோரியுள்ளார் தேனி மாவட்டம் ஜான் பென்னி குயிக் பேருந்து நிலையத்தில் செயல்படும் உழவர் சந்தையையும் காமராஜ் பேருந்து நிலையத்தில் செயல்படும் அம்மா உணவகத்தையும் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று ஆய்வு செய்தார்